மாணவர் படையினரின் பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளா்

ஹா்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

விவசாயிகளின் வருவாய் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய உறுதியுடன் இருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் அரசு கூறியுள்ளார்

தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடரின் போது தேசிய மாணவர் படை ஆற்றிய பணி பாராட்டுதலுக்குரியது பிரதமர் என்று திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய மாணவர் படையினரின்அணிவகுப்பை பார்வையிட்டு அவர் பேசினார்

தேசிய மாணவர் படையை மேலும் விரிவுப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு தளவாடங்களை முழு அளவில் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவாகும் என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் முன்னதாக தேசிய மாணவர் படையினர் இந்த அணிவகுப்பில் நடத்திய சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இந்த நோய்த்தொற்று தொடர்பாக மத்திய அரசு நியமித்த அமைச்சர்கள் குழுவின் உயர்நிலை கூட்டத்திற்கு இன்று தலைமை வகித்து அவர் பேசினார்

பரிசோதனைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த நோய்த்தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இரண்டு தடுப்புப் மருந்துகள் இதர நாடுகளுக்கும் இந்தியா வழங்கி உள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

மாநில அரசுகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் காரணமாக இந்த நோய்த்தொற்று பரவல் கட்டுக்குள் உள்ளதாகவும் சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

உத்தரப்பிரதேசம் கா்நாடகா மற்றும் மேற்குவங்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது

நேற்று மட்டும் மூன்று வட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்புப் மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரை யாருக்கும் பெரியஅளவில் பக்கவிளைவுகள் ஏற்படவில்லை என்றும் ககாதாரத்துறை கூறியுள்ளது

இஸ்ரேலில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்விக்கான மையத்தின் வருடாந்திர மாநாட்டில் காணொலி காட்சிவாயிலாக அவர் உரையாற்றினார்

முதற்கட்டமாக அண்டை நாடுகளுக்கும் இந்த தடுப்புப் மருந்து விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவிக்கார் வேளாண்துறையை மேலும் வளமானதாக உருவாக்குவதற்கு புதிய கல்விக்கொள்கை உதவிடும் என்று வேளாண்துறை மத்திய அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக்குழுமத்தின் வருடாந்திர பொதுக் கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் உரையாற்றினார் விவசாயிகளின் வருவாயை அடுத்த இராண்டிற்குள் இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உற்பத்தியை பெருக்குவதற்கு பல்வேறு ஒருங்கிணைந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் வேளாண்துறையை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறையாக மாற்றுவதற்கு வேளாண் பல்கலைக்கழகங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் பேசிய உணவு அமைச்சர் திரு பியூஷ்கோயல் வேளாண்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்த குழுமத்தின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறினார்

கூடுதல் வேலைவாய்ப்புகளும் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவு இல்லத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார் சென்னை போயஸ்காாடனில் ஜெயலலிதா வசித்த இல்லமான வேதா நிலையம் அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சா் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சா்கள் பங்கேற்றன் இதனை தொடர்ந்து தமிழ்நாடு உயர்க்கல்வி மன்ற வளாகத்திற்கு ஜெயலலிதா பெயரை குட்டும் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்றார் அங்கு வைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா சிலையையும் முதலமைச்சா் திறந்து வைத்தாா்

மகளிர் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி சாதனை படைத்தவர் ஜெயலலிதா என்று முதலமைச்சர் புகழாராம் குட்டினார் மாற்று எரிசக்தி பயன்பாட்டை பெரிய அளவில் ஊக்குவிப்பதற்கு மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்ச் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் பெட்ரோலியத்துறை சம்மேளனத்தின் வருடாந்திர விருதுகளை வழங்கி அவர் பேசினார் குறைந்த செலவில் தூய ளரிசக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் வளர்ச்சியில் பெட்ரோலியத்துறை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் கூறினார்

இந்த நோய்த்தொற்று காரணமாக எழுந்த கவால்கள் அனைத்தும் வாய்ப்புகளாக மாற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார்

பத்மடுநீ விருது தமக்கு வழங்கப்பட்டுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியை சேர்ந்த பாப்பம்மாள் கூறியுள்ளார் ளமது கோவை செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார்

கால்பந்து போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது